வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று எதிர்க்கட்சிகள் கூட்டத்திற்கு திருமதி சோனியாகாந்தி அழைப்புவிடுத்துள்ளார் ஃபோபர்ஸ் ஊழல் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்த அனுமதிக்கோரிய மனுவை சிபிஐ திரும்ப பெற்றது தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் வருகைப் பதிவேட்டை பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யவேண்டும்

உத்தரப்பிரதேசம் மாநிலம் மாவ் என்ற இடத்தில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி மகளிர் நலனுக்கு எதிரான கட்சிகளுக்கு பெண்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார் மகளிருக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டவர்கள் சமாஸ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி சார்பில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார்

மதுராப்பூர் மற்றும் மேற்குவங்காளத்தில் டம்டம் என்ற இடத்திலும் அவர் தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உத்தரப்பிரதேசம் மாநிலம் குஷி நகரும் பீஹாரில் பாட்னாவிலும் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மேற்குவங்கத்தில் பாஜக தேசிய தலைவர் திரு

இதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் நேற்றிரவு பிறப்பித்தது வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து மாநில உள்துறை முதன்மை செயலர் மற்றும் குற்றப் புலனாய்வுத்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் ஆகியோரை அப்பொறுப்புகளில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக அம்மாநில முதலமைச்சரும் திரிணமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு திரிணமுல் காங்கிரசே காரணம் என்றும் அதன் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி வன்முறை அரசியலில் ஈடுபடுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தோ்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மேற்கொள்ளவுள்ள தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு அமைந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது

அஇஅதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் மக்கள் நல திட்டங்கள் தடையின்றி கிடைக்கும் என்று அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறினார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சூலூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் காலையில் நடைபயண பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக விற்கு வாக்களிக்குமாறு ஆதாவு திரட்டினார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்கட்சிகள் கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்துள்ளார்

இக்கூட்டத்தில் பங்கேற்க திமுக உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலுள்ள மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கில் மேலும் விசாரணை நடத்த அனுமதிக்கோரி டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்திருந்த மனு இன்று திரும்ப பெற்று கொள்ளப்பட்டது இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக தங்களுக்கு கூடுதல் தகவல் மற்றும் ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் முன்பு சிபிஐ குறிப்பிட்டிருந்தது

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தகுதி தேர்வில் பங்கேற்கலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல் நிலை பள்ளிகளில் ஆசிரியர் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும் என்று தமிழக தொடக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது

டெங்கு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான தேசிய டெங்கு தினம் இன்று புதுவையில் அனுசரிக்கப்பட்டது கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே டெங்கு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி ஒன்றை நலவழித்துறை செயலர் திரு பிரசாந்த் குமார் பாண்டா தொடக்கி வைத்தார் பின்னர் அவர் டெங்கு விழிப்புணர்வு பேரணி ஒன்றையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

பன்வாரிலால் புரோகித் நாளை தொடங்கி வைக்கிறார்

மலர் கண்காட்சியையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

புனித யாத்திரைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் மின்ளஞ்சல் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரமோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

நாட்டில் கிளர்ச்சியாளர்கள் சவுதிஅரேபிய அரசுக்கு எமன் சொந்தமான எரிவாயு குழாயை ஆளில்லா விமானம் மூலம் குண்டுவீசி தாக்கியதைத் தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் முகாம்கள் மீது சவுதிஅரேபிய தலைமையிலான கூட்டுப் படையினரின் போர்விமானங்கள் குண்டுவீசி தாக்குதல் நடத்தின வெளிநாட்டு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தடை விதித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள தடை ஆணையில் எந்த நிறுவனத்தின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் சீன நிறுவனமான ஹுவாவே நிறுவனத்தால் தங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டி இருந்தார் இதன் காரணமாக சீனாவின் தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹுவாவே விற்கு எதிராகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நிலவிவரும் வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளதையே இந்த தடை காட்டுகிறது இதனிடையே இந்த தடை அறிவுக்கு ஒவ்வாத ஒன்று என ஹுவாவே நிறுவனம் கூறியுள்ளது தங்களை வணிகம் செய்யவிடாமல் தடுப்பதால் அமெரிக்கா மேலும் பாதுகாப்பானதாகவோ பலம்பெற்றதாகவோ ஆகிவிடாது என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எல்இடி விளக்குகளால் கண்களின் விழித்திரையில் பாதிப்பு ஏற்படும் என்று பிரான்ஸ் நாட்டின் சுகாதார அமைச்சகத்தின் உணவு சுற்றுச்சூழல் மற்றும் பணிசார் ஆரோக்யம் மற்றும் பாதுகாப்புக்கான முகமை எச்சரித்துள்ளது இந்த எல்இடி விளக்குகளில் இருந்து வெளியாகும் நீலநிற ஒளி உறக்கத்தையும் கெடுக்கும் என்றும் சரிசெய்ய முடியாத அளவிற்கு பார்வை திறனை பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளது

லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்றன

வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று எதிர்க்கட்சிகள் கூட்டத்திற்கு திருமதி சோனியாகாந்தி அழைப்புவிடுத்துள்ளார் ஃபோபர்ஸ் ஊழல் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்த அனுமதிக்கோரிய மனுவை சிபிஐ திரும்ப பெற்றது தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் வருகைப் பதிவேட்டை பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யவேண்டும்